ரயில்வேதுறை இணை அமைச்சர் திரு ராஜன் கோகைய்ன் றுன்று கோவை பெங்களுர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் தாம்பரம் நெல்லை அந்த்யோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

புதுவையில் போலி ஏடிஎம் அட்டை மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்

பிராந்திய பிரச்சனைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் கை சந்தித்துப் பேசுவார் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பிராந்திய நாடுகளுக்கு இடையே போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்தவும் பிரதமரின் சீன பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்படும்

எல்லைக்கு அப்பால் இருந்து நடத்தப்படும் தாக்குதல்களால் இடம் பெயர்ந்த மக்களை அவர் சந்தித்து தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என உறுதியளித்தார் உள்துறை அமைச்சருடன் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் திதேந்திரசிங் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திருமதி மெகபூபா முஃதி ஆகியோரும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர் எல்லைப்புற மாவட்டங்களில் பிரதமரின் உதவி திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகளின் முன்னேற்றத்தையும் உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார்

மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொழில் வர்த்தக அமைப்பினரிடையே நம்பிக்கையை மேம்படுத்தி இருப்பதாகவும் நாட்டின் தொழில் துறை உற்பத்தி அதிகரித்து உள்நாட்டு முதலீடுகள் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

துவக்க விழாவில் மத்திய கப்பல்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

திங்கட்கிழமை தவிர இதர நாட்களில் தினசரி காலை ஐந்தேமுக்கால் மணிக்கு கோவையில் இருந்தும் பிற்பகல் இரண்டேகால் மணிக்கு பெங்களூரில் இருந்தும் இந்த ரயில் புறப்படும் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு உறுதி புண்டுள்ளதாக ரயில்வே துறை இணை அமைச்சர் இவ்விழாவில் பேசுகையில் கூறினார் தெற்கு ரயில்வே நிர்வாகம் ரயில் நிலையங்களில் சிறப்பான முறையில் தூய்மையை பராமரித்து வருவதாகவும் அவர் பாராட்டினார்

உச்சநீதிமன்ற திர்ப்பின்படி தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரைப் பெற துரிதமான தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஆட்சியில் யார் இருந்தாலும் போதிய நீர் இருந்தால் தான் அணையை இறக்க முடியும் என்று முதலமைச்சர் இரு எடப்பாடி பழனிச்சாமி கூறினார்

இந்த வழக்கில் ழுக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சந்துருஜீ யை விரைவில் கைது செய்ய முடியும் என தாங்கள் நம்புவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் கூறினர்

புகழ்பெற்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்கனைச் சேர்ந்த நிலத்தடி நீர் நிபுணர்கள் பேராசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆய்வாளர்கள் இப்பயிலரங்கில் பங்கேற்றுள்ளனர் துவக்க விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் மாநில அரசின் வளர்ச்சித் துறை ஆணையர் திரு அன்பரக உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஏனாம் நகராட்சி ஆணையர் திருமதி கவுரி சரோஜா பொதுப் பணித்துறை செயற் பொறியாளர் திரு இ ராமதாஸ் வேளாண்துறை துணை இயக்குனர் திரு சிவசங்கர முருகன் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் புதுவையில் சிபிஐ எம்எல் கட்சியினர் இன்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித் துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் ஸ்மார்ட் நகரத் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இவர்கள் முக்கியமாக வலியுறுத்தினர்

விஷம் அருந்தியதால் மயக்கம் அடைந்த அஷ்டலட்சுமி என்னும் அந்த மாணவி புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது

கோகைய்ன் ரயில்வேதுறை இணை அமைச்சர் திரு ராஜன் இன்று கோவை பெங்களுர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் தாம்பரம் நெல்லை அந்த்யோ தயா எக்ஸ்பிரஸ் ரயிலையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்

புதுவையில் போலி ஏடிஎம் அட்டை மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்